நெருக்கடி மேலாண்மைக் குழு இன்று ஆய்வு செய்தது

சண்டைநிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ரானுவம் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக இந்தியா கவலை தெரிவித்துள்ளது

சவுதி அரேபியாவில் பெட்ரோல் உற்பத்தி ஆலை மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது

வர்மா சாம்பியன் பட்டம் வென்றார்

காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிகமான பேர் படகில் பயணம் செய்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர்

இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் இதற்காக குஜராத் மாநில அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட அழைப்பை பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளார் ள்தார் சரோவர் அணையின் உயரத்தை அதிகிப்பதற்கான கட்டுமானப் பணி நிறைவடைந்ததும் முதன்முறையாக அணையில் தண்ணீரை நிரப்பும் வகையில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அணை கட்டப்பட்டதன் மூலம் சா்தார் வல்லபாய் பட்டேலிள் கனவை நனவாக்கியவர் பிரதம் திரு நரேந்திர மோடி என குஜராத் மாநில முதலமைச்சள் திரு விஜய் ரூபாளி பெருமிதும் தெரிவித்துள்ளாா் மத்தியப்பிரதேசத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

வயல்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து அணைகளிலிருந்து உபரி ந் வெளியேற்றப்படுகிறது

ராஜஸ்தாளில் கடந்த சில நாட்களாக கனமழழ பெய்து வருவதால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜவாவார் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் ரானுவத்தினா் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இதையடுத்து கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாள இடங்களுக்குச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மத்தியப்பிரதேசும் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள வெள்ள நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் குப்தா தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது புதுதில்லியில் தேசிய நெருக்கடி மேலாண்மை குழுக் கூட்டம் மத்திய அமைச்சரவைச் செயலாளர் திரு ராஜீவ் குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் இரு மாநிலங்களில் நிலவும் வெள்ள நிலைமை குறித்தும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கவும் அப்பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்களை அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் போதிய அளவில் அனுப்பப்பட்டுள்ளனர் காணொலிக் காட்சி மூலம் நடத்தப்பட்ட இந்தக் கூட்டத்தில் மாநில அரசு தலைமைச் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

கியாராபத்தி வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ளதாக வந்த தகவலையடுத்து காவல் துறையினர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது இந்தத் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

சைலேஷ் பாக்கவ்டே தெரிவித்தார் தொழில்துறை உற்பத்தி மற்றும் நிரந்தர முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் நாட்டின் பொருளாதாரம் சீரடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக மத்திய நிதியனமச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த அவர் கடனுக்கான வட்டி விகிதங்களைக் குறைத்து வங்கிகளில் கடன் வழங்கும் திட்டத்தை அதிகரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதுதவிர ஏற்றுமதி மற்றும் வீட்டு வசதித் துறைகளில் வளர்ச்சியை உருவாக்க பல்வேறு சலுகைத் திட்டங்களை அவர் அறிவித்தார்

சண்டைநிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ரானுவம் தொடர் தாக்குதலில் ஈடுபடுவதாக இந்தியா கவலை தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவும் தீவிரவாதிகள் எல்லை தான்டி ஊடுருவல் செய்வதற்கும் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை வாய்ப்பளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது

எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவதைத் தடுக்கவும் பாகிஸ்தான் படைகளுக்கு பதிவடி கொடுப்பதிலும் இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மாலத்தீவு மக்களுக்கான ஆற்றலை உருவாக்கும் சிறப்பு பயிற்சி முகாம்கள் தில்லி மற்றும் முசோரியில் நாளை நடைபெற உள்ளது நல்ல நிா்வாகத்திற்கான தேசிய மையம் மற்றும் மாலத்தீவு அரசுப் பணியாளா் ஆணையம் ஆகியவை இணைந்து இந்த சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளன

லால் பகதூர் சாஸ்திரி தேசிய கல்வி நிறுவன இயக்குநர் உள்ளிட்ட பல மூத்த கல்வியாளர்கள் இந்த சிறப்பு பயிற்சி முகாம்களில் பங்கேற்க உள்ளன

பொறியாளர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் பொறியாளராக திகழ்ந்த எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளான இன்று அவருக்கு தலைசிறந்த புகழஞ்சலி செலுத்துவதாகக் கூறியுள்ளார் அவரது பணிகளை நாடு எப்போதும் மறக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சவுதி அரேபியாவில் பெட்ரோல் உற்பத்தி ஆலை மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தங்குதலுக்கு ஈரானே காரணம் என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது இதுகுறித்து டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித்தொடர்பாளர் அப்பாஸ் அப்பாஸ் மவுசவி ஈரான் மீதான குற்றச்சாட்டு அர்த்தமற்றது என்றும் கண்மூடித்தனமான செயல் என்றும் கூறியுள்ளார் அதேநேரத்தில் இந்தத் தாக்குதலுக்கு காரணமான ஈரானுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு மைக் பாம்பியோ கண்டனம் தெரிவித்துள்ளார்

வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா சாம்பியன் பட்டம் வென்றார்